திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அக்கட்சியின் மேலிடப் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சுவில் ஒப்பள் பேட்மின்டன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாய் ப்ரனீத் முன்னேறியுள்ளார்

ஊழல் மற்றும் சமூக தீஸ்களுக்கு எதிரான போராட்டத்தில் மக்களும் பங்கேற்க வேண்டும் எள பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மக்கள் அளைவரும் நானும் ஒரு காவலாளி என்று உறுதியேற்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி ஊழலை தாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் மருந்துப் பொருட்களை உலக தரத்தில் கட்டுபடியாகக் கூடிய விலையில் தயாரிப்பது அவசியம் என குடியரக துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் எஹதராபாதில் மருந்தியல் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மருந்தப் பொருட்கள் தயாரிப்புக்கான ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளிலும் கூடுதல் கவளம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் மருந்துப் பொருட்கள் தயாரிப்பில் உயர்தரத்தை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்படும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் லக்ளோவில் செய்தியாளரிடம் பேசிய அவர் பயங்கரவாதிகள் எல்லை தான்டுவதை தடுக்க கடும்பான ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எக்சரித்தார் நாட்டின் தேவைக்கேற்ப அரசியல் தலைமை இடும் உத்தரவை நிறைவேற்ற ரானுவம் தயாராக இருப்பதாகவும் ஜென்ரல் பிபின் ராவத் குறிப்பிட்டார் தீவிரவாதிகளுக்கு எந்த நாடும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையிலேயே இந்திய மிபாள்மர் எல்லைப் பகுதியில் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ரானுவத் தளபதி தெரிவித்தார்

தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது

இதன்படி கேரளாவில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு சசிதரூர் திருவனந்தபுரம் தொகுதியிலும் திருகே சுரேஷ் மாவேலிக்கரா தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுகின்றனர் மற்றொரு முன்னாள் மத்திய அமைச்சரான திரு கேவி தாமஸ் க்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது

உத்தரபிரதேச மாநிலத்தில் காய்கிரஸ் மற்றும் அப்ளா தள் கட்சிகளிடையே தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது

இதேபோன்று ஜார்க்கன்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜளதா தளம் இடதுசாரிக் கட்சிகள் மற்றும் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்சா பிரஜாதந்ரிக் பிரிவு ஆகிய கட்சிகள் அடங்கிய மகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சிகள் அடங்கிய கூட்டணிக் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதிப் பங்கீடு நாளை அறிவிக்கப்படும் என இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா தலைவர் திரு ஜித்தன் ராம் மஞ்சி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரக மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் கூறியுள்ளார் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு சாதகமான அலை எதுவும் இல்லை என்றும் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் எதிர்கொண்டுவரும் பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக கிராமப்புறங்களில் மத்திய அரகக்கு எதிரான மனநிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைக்கருமான திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டு நலனில் அக்கறை கொண்டுள்ளவர்களுடன் பிஜேபி மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது என்றார் ஊழலற்ற பொருளாதார வளர்ச்சி என்பதே பிஜேபியின் நோக்கம் என்று குறிப்பிட்ட திரு பியூஷ் கோயல் இதற்காகத்தான் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதாகவும் கூறினார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமைத் தோதல் அதிகாரி திரு கத்ய பிரதா சாஹூ கூழியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக மாநிலம் முழுவதும் கண்கானிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் வேட்பு மனு தாக்கலின் போது பின்பற்ற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் தேர்தல் அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

வேட்புமலு தாக்கலின்போது அனைத்தையும் வீடியோ பதிவு செய்யவும் தேர்தல் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார்

மஞ்த் அஸாரை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்ப்பது குறித்து அமெரிக்கா ஃபிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகள் சீனாவுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நா பாதுகாப்பு சபையின் சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் ஜெய்ஷ் இ முஹமது இயக்கத்தின் மசூத் அஸார் பெயர் நிச்சுபம் இடம்பெறும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த குரியத் மாநாட்டு அமைப்பின் தலைவர் மீர்வைல் உமர் ஃபருக்கிற்கு தேசிய புலனாய்வு அமைப்பு சம்மன் அனுப்பியிருப்பதற்கு தேசிய மாநாட்டுக் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது கோவாவில் ஆளும் பிஜேபியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் காலமானதை அடுத்து சட்டப்பேரவையில் அக்கட்சி பெரும்பான்மை பலத்தை இழந்துவிட்டதாகக் கூறி புதிய ஆட்சியமைக்க ஆளுநரிடம் காங்கிரஸ் உரிமை கோரியுள்ளது தில்லியில் உள்ள மகுதிகளை அரசியல் கட்சிகள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க சிறப்பு பார்வையாளர்களை நியமிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் அம்மாநில பிஜேபி வலியுறுத்தியுள்ளது

மக்களவைத் தேர்தலில் நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்வது குறித்த விழிப்புனர்வு நிகழ்ச்சி விருதநகர் மாவட்டம் சிவகாசி மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது

நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் பிரச்சாரக் கூட்டங்களை நடத்தவும் ஒலிபெருக்கி பயன்பாடு மற்றும் வாகன பயன்பாட்டிற்கு ஒற்றைச்சாரள முறையில் அனுமதி பெறுவதற்கு சுவிதா என்ற இணையதளம் தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மற்றும் அரக்கோனாம் மக்களவைத் தொகுதிகளுடன் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள சோளிங்கர் ஆம்பூர்

காஞ்சிபுரம் மாவட்டம் மதராந்தகம் அருகேயுள்ள ஈசூரில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையின்டோது

இன்று தேரோட்டம் நடைபெறவுள்ளது

இப்போட்டியில் கேரளாவின் ஜபிர் வெள்ளிப் பதக்கத்தையும் தமிழகத்தின் எம் ராமச்சந்திரன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர்